பீகாரில்செயல்படுத்தப்படும்மூன்றுபெட்ரோலியத்திட்டங்க ளை பிரதமர்திரு நரேந்திரமோடிகாணொலிகாட்சிவாயிளகதொடங் கிவைத்து நாட்டுக்குஅர்ப்பணித்தார்

நரேந்திரமோடிதெரி வித்துள்ளார்

மருத்துவப்பட்டப்படிப்புகளில்சேருவதற்கான நீட்தேர்வுஇன் றுபிற்பகல்நடைபெற்றது

நரேந்திரமோடிகாணொலிகாட்சியில்தொடங் கிவைத்து நாட்டுக்குஅர்ப்பணித்தார் பாரதீப் ஹால்டியா துர்காபூர்இடையேகுழாய்மூலம்எரிவாயுகொண்டுசெல்லும் திட்டம்செயல்படுத்தப்படுகிறது இந்ததிட்டத்தில்கட்டிமுடிக் கப்பட்டுள்ளதுர்காபூர் பங்காபிரிவை பிரதமர்இன்றுதொடங்கிவைத்தார் கிழக்குசம்பரான்மற்றும்பங்காவில்அமைக்கப்பட்டுள்ள சிலிண்டர்களில்எரிவாயுநிரப்பும்மையங்களையும்அவர்தி றந்துவைத்தார்

இதன் மூலம் பீகார்மாநிலத்தில்அதிகரித்துவரும்எரிவாயுதேவைபூர்த்தி செய்யப்படும்என்றுபெட்ரோலியத்துறைதெரிவித்துள்ளது

பாகுர்மாவட்டங்களுக்கும்பங்காளரிவாயுநிரப்பும்மையத்தி ல்இருந்து எரிவாயுசப்ளைசெய்யப்படஉள்ளது பீகாரில்கிழக்குமேற்குசம்பரான்மாவட்டங்கள் கோபால்கஞ்ச் முசார்பர்நகர் சீதாமார்கிமாவட்டங்களுக்கும் உத்தரப்பிரதேசத்தில்குஷிநகர்மாவட்டத்திற்கும்சம்பரான் மையத்தில்இருந்துஎரிவாயுவிநியோகிக்கப்படஉள்ளது

இந்த மையங்களின்மூலம் விழ்ந்தியுள்ளகிராமப்புறங்களில்வசிக்கும்ஆயிரத்துக்கும்மே ற்பட்டவர்களுக்குவேலைவாய்ப்புகிடைக்கும்என்றும்பெட் ரோலியத்துறைதெரிவித்துள்ளது

மீ

நரேந்திரமோடிஅடிக்கல்நாட்டியிருந் தார்

பெட்ரோலியத்துறைஅமைச்சர்திரு தர்மேந்திரபிரதான் பீகார்முதலமைச்சர்நிதிஷ்குமார்ஆகியோரும்நிகழ்ச்சியில் உரையாற்றினர் நாடாளுமன்றமழைக்காலக்கூட்டத்தொடர் நாளைதொடங்கஉள்ளது அடுத்தமாதம்ஒன்றாம்தேதிவரை இந்தகூட்டத்தொடர்நடைபெறவுள்ளது

மாநிலங்களவைகாலையிலும் மக்களவைமாலையிலும்செயல்படும்என்றுஅறிவிக்கப்பட்டு ள்ளது இந்ததொடரில்கேள்விநேரம்மற்றும்தனிநபர்மசோதாக்களு க்குஅனுமதிஇல்லை நாடாளுமன்றச்செயலகம்வெளியிடும்விஷயங்கள்மட்டுமே பூஜ்யநேரத்தில்விவாதத்திற்குஎடுத்துகொள்ளப்படும்

நாடாளுமன்றஉறுப்பினர்கள்சமூகஇடைவெளியைபின்பற் றும்வகையில் இருஅவைகளின்இருக்கைகள்மற்றும்பார்வையாளர்மாடங் களையும்பயன்படுத்திக்கொள்ளமுடிவுசெய்யப்பட்டுள்ளது

நாடுமுழுவதும்மருத்துவப்பட்டப்படிப்புகளில்சேருவதற்கா னநீட்தேர்வு இன்றுபிற்பகல்நடைபெற்றது

நுழைவுவாயிலில்மாணவர்களுக்குஉடல்வெப்பபரிசோத னைசெய்து கிருமிநாசினிஅளித்துஉள்ளேஅனுமதிக்கப்பட்டனர் தொற்றுபரவாமல்இருப்பதற்காகபல்வேறுமுன்னெச்சரிக் கைவழிமுறைகளும்பின்பற்றப்பட்டன

இறப்புவிகிதம்ஒன்றுபு ள்ளிஆறு ஐந்துசதவிகிதமாககுறைந்துள்ளது

அதிகமானபரிசோதனைகளைமேற்கொள்ளுதல் தொற்றுபாதித்தவர்களைகண்டறிதல் தீவிரசிகிச்சைஅளித்தல்ஆகியவற்றைசிறப்பாகமேற்கொ ண்டுவருவதால் குண்ட் அடைந்தவர்கள்விகிதம்அதிகரித்துவருவதாகசுகாதா ரத்துறைதெரிவித்திருக்கிறது

மத்தியஉள்துறைஅமைச்சர்திரு அமித்ஷா தில்லிஎய்ம்ஸ்மருத்துவமனையில்அனுமதிக்கப்பட்டுள்ளார் முழுஉடல்மருத்துவப்பரிசோதனைக்காகஅவர்சேர்க்கப்பட் டுள்ளதாகமருத்துவமனைநிர்வாகம்தெரிவித்துள்ளது

தற்போது நாடாளுமன்றகூட்டத்தொடர்நாளைதொடங்கஉள்ளநிலையி ல் மருத்துவப்பரிசோதனைக்காகஅவர்மீண்டும்மருத்துவம னையில்சேர்க்கப்பட்டுள்ளார்

குணம்அடைந்தவர்களுக்குசோர்வு உடல்வலி இருமல் சுவாசிப்பதில்சிரமம்போன்றதொல்லைகள்ஏற்படவாய்ப்பு ள்ளதாகசுகாதாரத்துறைஎச்சரித்துள்ளது நோயில்இருந்துமீண்டுவந்தவர்கள் முகக்கவசம்அணிதல் கைகளைகழுவுதல் சமூகஇடைவெளிபின்பற்றுதல்உள்ளிட்டவழிமுறைகளை தொடர்ந்துபின்பற்றவேண்டும் இளம்சூட்டில்தண்ணீர்குடிக்கவேண்டும் நோய்எதிர்ப்புசக்தி யைதரும்ஆயுஷ்மருந்துகளைஎடுத்துகொள்ளவேண்டும் மதுபானம்அருந்துதல் புகைபிடித்தல்போன்றவற்றைதவிர்க்கவேண்டும் யோகாசனம் சுவாசப்பயிற்சிஉள்ளிட்டபயிற்சிகளைமேற்கொள்ளவேண் டும் நடைபயிற்சிகளைமேற்கொள்ளவேண்டும்என்பதுபோ ன்றவழிமுறைகளைசுகாதாரத்துறைவெளியிட்டிருக்கிறது முன்னாள்மத்தியஅமைச்சர்திரு ரகுவன்ஷ்பிரசாத்சிங்இன் றுகாலமானார்

கடந்தவாரம்அவருக்குமீண்டும்உடல்நலக்குறைவுஏற்பட்ட தால் எய்ம்ஸ்மருத்துவமனையில்சேர்க்கப்பட்டார்